நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நோய்த்தொற்று பரவுவதை தடுக்க சென்னைக்கு இம்மாதம் இறுதிவரை ரயில் மற்றும் விமானசேவை அனுமதிக்க வேண்டாம் என்று தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார்

விலையில் மாநில அரசு விற்பனை செய்து வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்ச் திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளார்

மத்திய கசுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலா் திரு சுனில்ஷாமா தலைமையிலான இந்த குழுவில்ஈ எம்

இயக்குநர் திரு டாக்டர்

ரவீந்திரன் திரு ராஜேந்திர ரத்னு டாக்டர் சுகாஷ் தண்டோரே ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர் தமிழகம் வரும் குழுவினர் மாநிலத்தில் நோய்த்தொற்று அதிகமாக உள்ள சென்னை மாநகரில் விரிவாக ஆய்வு செய்ய உள்ளனர்

சண்முகம் உள்ளிட்ட உயாரதிகாரிகளுடன் இக்குழுவினர்ஆலோசனை நடத்தஉள்ளன்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் மாநிலங்களின் முதலமைச்சா்களுடன் ஐந்தாவது முறையாக நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தாா் நோய்த்தொற்று தடுப்புப் பணிகளில் மாநில அரசுகள் சிறப்பாக பணியாற்றியதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார் அடுத்தகட்ட நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் வருங்காலங்களில் இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட அனைத்து அறிவுரைகளையும் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் இத்தகைய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மூலம் நோய்த்தொற்றை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சவாலான இந்த சூழ்நிலையிலிருந்து ஊரகப் பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொருளாதார நடவடிக்கைகள் செயல்ட தொடங்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வருங்காலத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றம் அவர் இது குறிப்பிட்டாா்

சென்னைக்கு இம்மாதம் இறுதிவரை ரயில் மற்றும் விமானசேவை அனுமதிக்க வேண்டாம் என்று தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதம் திரு

தமிழகத்திற்கான ஜி எஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்கவும் மருத்துவ உபகரணங்கள் பாதுகாப்பு சாதனங்களை கொள்முதல் செய்ய ஆயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாநில மின் தொகுப்புக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்டவும் நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளாா்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா்

ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளதாக மத்திய நிதியமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

விழுப்புரம் மாவட்டம் சிறுமதுரை கிராமத்தில் ஜெயபுரீ என்ற சிறுமிக்கு எதிரான வன்செயலை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடுமையாக கண்டித்துள்ளார் இதுகுறித்து அவா் விடுத்துள்ள அறிக்கையில் அதேகிராமத்தை சேர்ந்த இருவரால் தீ வைக்கப்பட்ட அந்த சிறுமி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து தாம் வேதனை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார் சிறுமி ஜெயஸ்ரீயின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சா குற்றவாளிகள் மீது திருவெண்ணநல்லூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்குப்பதிவு செய்யப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்

சிறுமி ஜெயஸ்ரீ எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு உச்சபட்ச தண்டணை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

விவசாயிகளிடமிருந்து தமிழக அரசு நேரடியாக காய்கறிகளை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்து வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்ச் திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளா் சென்னையில் நேற்று பண்ணை பசுமை கடைகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஒருவாரத்திற்குள் மீதமுள்ள வெளிமாநில தொழிவாளா்களும் அவா்களது சொந்த அடுத்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று மாநில அரசு கூறியுள்ளது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக மாவட்டத்தில்உள்ள விடுதிகளில் தங்கியிருந்த சுமார் ஏழாயிரம் பேரில் ஐந்தாயிரம் பேர் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சிகிச்சைக்கு வந்தவா்களை விடுதிகளில் இருந்து வெளியேறுமாறு மாவட்ட நிர்வாகம் கட்டாயப்படுத்துவதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்த போது மாவட்ட ஆட்சியர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது மீதமுள்ள இரண்டாயிரம் பேரை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பிவைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து வருவதகாவும் அதில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரணையை முடித்துவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் துக்க நிகழ்வு மருத்துவ காரணங்களுக்காக வெளியூர் செல்ல அனுமதிகோரி பொதுமக்கள் தாக்கல் செய்யும் விண்ணப்பங்களை பரீசிலித்து ஒருமணி நேரத்திற்குள் அனுமதி வழங்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருமணம் மருத்துவம் மற்றும் துக்க நிகழ்வுகளுக்கு மட்டும் மின்னனு முறையில் அனுமதிச்சீட்டுகள் உடனுக்குடன் வழங்கப்படுவதாகவும் எதிர்பாராமல் நிகழும் மரணம் மற்றும் உடல்நல குறைவுகளுக்கு அனுமதிச்சீட்டு வழங்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்டு மனு மீதான விசாரணை நடந்த போது அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது நியாயமான காரணங்கள் உள்ள எல்லா விண்ணப்பங்களையும் உடனுக்குடன் பரீசிலித்து அனுமதி அளித்து வருவதாகவும் சந்தேகமுடைய விண்ணப்பங்கள் மட்டும் நிலுவையில் வைக்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டது இதுவரை எத்தனை பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களையும் நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்ததை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் குடிமராமத்து பணிகள் முடிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அக்கமாபுரம் ஏரியில் குடிமராமத்து பணியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார் ஊரடங்கின் போது பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை சாா்பில் செய்யப்படும் பல்வேறு உதவிகள் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

இலங்கை பொதுத்தேர்தலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை விசாரிப்பது தொடர்பாக அடுத்தவாரம் முடிவு செய்யப்படும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

சத்தீஸ்கள் மாநிலத்தில் நேற்று மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாநகரில் காவல் துறையினருக்கு இயற்கை உணவுப் பொருட்களை மாநகர ஆணையா் திரு செந்தில்குமாா் வழங்கினாா் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தொழிற்சாலைகள் இயங்க விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகள் தளா்த்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியா் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளாா்